கிழக்கு பிராந்திய சரக்கு ரயில் போக்குவரத்தின் பாவ்புர் குர்ஜா வழித்தட சேவையை பிரதமர் திரு

தமிழகத்தில் அரசு நலத்திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமர் உலகளாவிய வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுக்கும் இத்தருணத்தில் நவீன போக்குவரத்து தொடர்புகளுக்கு உயர் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார்

இது முக்கிய பங்காற்றும் என்று எடுத்துரைத்த அவர் மேலும் இரண்டு சரக்கு போக்குவரத்து வழித்தடங்கள் தொடங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார்

சுதந்திரத்திற்கு பிறகு தொடங்கப்படும் மிகப்பெரிய ரயில் திட்டம் இது என்று எடுத்துரைத்த பிரதமர் கட்டமைப்பு மேம்பாடு அரசியல் சார்ந்தது அல்ல எதிர்கால தலைமுறைகளின் நலன் சார்ந்தது என்றார் மேலும் பிரயாக்ராஜில் சரக்கு ரயில் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்த பிரதமர் சர்வதேச அளவில் மிக நவீனமயமானது இது என்றும் இதுதொடர்பான சந்தை மற்றும் புள்ளியல் டிஜிட்டல் விபரங்களை இந்தியாவே உருவாக்கியிருப்பதாக கூறினார்

மத்திய வேளாண் அமைச்சர் திரு

குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் காற்றின் தரம் மின்சாரம் உள்ளிட்டவையும் இப்பேச்சுவார்த்தையில் இடம்பெறுகின்றன முதலமைச்சர் தமிழகத்தில் அரசு நலத்திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டி முள்ளம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரக்கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் மாநில அரசின் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் அனைவரும் பயனடைந்து வருவதாக சுட்டிக்காட்டினார்

மேலும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி தென்காசி ஆகிய புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டங்களில் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை அலுவலகங்களை திறந்துவைத்தார் செங்கோட்டையன் தமிழகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்துவது என்பது குறித்து கல்வியாளர்களிடம் கலந்து பேசி உரிய முடிவுகளை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ராணிப்பேட்டை மாவட்டம் அனந்தலை கிராமத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்துறை சாதனைகள் குறித்து தமிழக அரசு அரசு பணத்தில் விளம்பரம் கொடுத்திருப்பது குறித்து விளக்கம் அளிக்க அவர் கோரியிருக்கிறார் பல்வேறு இடங்களில் அஇஅதிமுகவினர் பொங்கல் தொகுப்பு வழங்க டோக்கன் கொடுப்பதாக குற்றம்சாட்டிய அவர் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார்

பிரிட்டனிலிருந்து தமிழகம் திரும்பிய ஒருவருக்கு உருமாறிய கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று கண்டறியப்பட்ட நபருக்கு தனி அறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர் திரு அசுதோஷ் அக்னி ஹோத்ரி தலைமையிலான குழுவினர் பாம்பன் பகுதியில் சேதமடைந்த படகுகளை பார்வையிட்டனர் புரெவி புயலால் நேரிட்ட படகுகள் பயிர்கள் பாதிப்புகளும் வீடு மற்றும் கால்நடை சேத விபரங்களும் இக்குழுவினரிடம் எடுத்துரைக்கப்பட்டன இக்குழுவில் மத்திய வேளாண் அமைச்சகத்தின் இயக்குனர் டாக்டர்

பனீந்திர ரெட்டி ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆகியோர் உடனிருந்தனர் இக்குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் புயல் சேத பாதிப்புகளை இன்று மாலை பார்வையிடுகின்றனர்

சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தாணுமாலய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர்

ஆட்டநாயகனாக அஜிங்கே ரஹானே தேர்வு செய்யப்பட்டார்